நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுக்குப் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்

மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாக தலைவராக பிரதமர் திரு

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் வாழ்த்துக் கூறியுள்ளார்

நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு சந்தைப்படுத்துதலுக்கு முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

மக்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார திட்டம் இல்லாத காரணத்தால் கோவிட் தொற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐ நாட்பொது செயலாளர் திரு அண்டோனியோ குட்டாரஸ் தெரிவித்துள்ளார்

திருவிழாக்காலங்கள் பண்டிகை நாட்களும் தொடர்ந்து வரவதால் நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்த வேண்டிய் அவசியம் உள்ளதையடுத்து இந்த இயக்கத்தை விரிவுபடுத்துவதற்காக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது முகக்கவசம் அணிந்து கொண்டு சமுக இடைவெளியைக் கடைபிடித்து அடிக்கடி கை கழுவும் பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்தியை மக்களுக்கு எடுத்துச்செல்வதே இந்த சிறப்பு இயக்கத்தின் நோக்கமாகும் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவோம் என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் இந்த இப்ககத்தை விரிவுபடுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகளும் அனைத்து துறைக்ளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடிமகனும் புரிந்து கொள்ளும் வகையில் நோய்த் தொற்று அதிகம் உள்ள மாவட்டங்களில் இந்த இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள அனைத்து மக்கள் தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் விழிப்புணர்வு செய்திகள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது உடல்நலன் பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் குறித்த செய்திகளை சாலைகளில் மற்றும் முக்கிய இடங்களில் பேனர்கள் சுவர் விளம்பரங்கள் மின்னனு விளம்பர பலகைகள் சித்திரங்கள் மூலம் பிரபலப்படுத்த வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுக்குப் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் வாழ்த்துச் செய்தியில் நீண்ட நாள் தோழனம குறித்து சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் இரு நாடுகளும் சிறப்பான நட்பு கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தனிப்பட்ட விதத்தில் அதிபர் திரு புதின் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எடுத்த முயற்சிகளைப் பாராட்டியுள்ளார் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு உள்ள சவால்களை எதிர்காலத்தில் சமாளிப்பதற்கு இரு நாடுகளும் கூட்டாக நடவடிக்கை எடுக்கப்பட் வேண்டும் என்று இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் கோவிட் தொற்று நிலைமை சரியானதும் அதிபர் திரு புதின் இந்தியாவிற்கு வரவேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வேண்டுகோள் விடுத்தார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாக தலைவராக பிரதமர் திரு நரேந்திர மோடி

பிரகாஷ் ஜவடேகர் திரு மோடி தலைமையிலான ஆட்சி முக்கிய துறைகளில் சீர்திருத்தங்களை செயல்படுத்தியிருப்பதுடன் சிறந்த ஆட்சி முறையையும் ஊழலற்ற ஆட்சியையும் தந்திருப்பதாகவும் கூறினார் ஏழை மக்கள் வாழ்க்கை தரம் உயரவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

அமித் ஷா கறியுள்ளார் நாடு முழுவதும் இயற்கை எரிவாயு சந்தைப்படுத்துதலுக்கு முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இயற்கை எரிவாயு விலையை நிர்ணயம் செய்வதற்கு சமச்சீரான மின்னனு ஏல முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் கொல்கத்தா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மறுஆய்வு மதிப்பீடு செய்வதற்கான ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார்

போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் மாசு குறைந்த போக்குவரத்து மேற்கொள்ளுவதற்கு இஇந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மக்களின் கவனத்தை ஈரப்பதற்கு தரமற்ற பரபரப்பான செய்திகளை வழங்கும் தொலைக் காட்சி ஊடகங்களில் வெளியாகும் நிகழச்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒளிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மாணிக் சந்திர வாஜ்பாயின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் பேசிய அமைச்சர் ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று அரசு கருதுவதாக தெரிவித்தார் எனினும் செய்திகளை வழங்குவதில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படாமல் சுய நெறிமுறைகளுடன் இயங்கவேண்டும் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் மக்களுக்கு தேவையான அடிப்படை சுகாதார திட்டம் இல்லாத காரணத்தால் கோவிட் தொற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக ஐ நா பொது செயலாளர் திரு அண்டோனியோ குட்டாரஸ் தெரிவித்துள்ளார் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைமையில் உள்ளவர்கள் பயன்பெறுவதற்கு ஏற்ற வகையில் பொது சுகாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மனநலன் உட்பட முழு உடல்நலன் பராமரிக்க வேண்டும் என்று திரு குட்டாரஸ் வலியுறுத்தியுள்ளார்

தேர்தல் பிரச்சாரங்களில் தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு நாற்பது நட்சத்திர பேச்சாளர்களுக்குப் பதிலாக முப்பது பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்று புதிய நடைமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகாரம் பெறாத கட்சிகளுக்கு ஏற்கனவே இருபது நட்சத்திர பேச்சாளர்கள் கலந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது தேர்தல் அறிவிக்கை வெளியான நாளிலிருந்து பேச்சாளர்கள் தொடர்பான விவரங்கள் பத்து நாட்களுக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று திருத்தியமைக்கப்பட்டுள்ளது

மணிப்பூர் நாகாலாந்தின் ஆளுநரும் சிபிஐயின் முன்னாள் இயக்குநருமான அஷ்வின் குமார் சிம்லாவில் உள்ள அவரது இல்லத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக சிம்லா மாவட்ட காவல் துறை கண்காணிப்பாளர் திரு மோஹித் சாவ்லா தெரிவித்துள்ளார்

பின்னர் சீபிஐ யின் இயக்குநராக பதவி வகித்தார்

இந்திய உயர்ரக பருத்தி ஜவுளிக்கான சிறப்பு முத்திரையை மத்திய ஜவுளி அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி நேற்று வெளியிட்டார் இனி இந்திய பருத்தி ஜவுளி உலக அரங்கில் கஸ்தூரி பருத்தி என அளழக்கப்படும் வெண்மை பிரகாசம் மென்மை போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஜவுளியாக இது விளங்கும்

அபுதாபியில் நேற்றிரவு நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பத்து ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை தோற்கடித்தது

கொல்கத்தா அணியின் நரேன் மற்றும் வருண் சக்ரவர்த்தி சுழற்பந்து வீச்சால் ரன் எடுக்கமுடியவில்லை டுப்ளேசி அணித்தலைவர் தோனி ஆண்ட்ரே ரசல் சாம் கர்ரன் ஆகியோர் விரைவில் அவுட் ஆனார்கள் ரவீந்திர ஜடேஜா வேகமாக ரன் எடுத்தும் வெற்றி பெற இயலவில்லை டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் விளையாட தீர்மானித்தது

சென்னை அனியின் கர்ரன் தாகூர் மற்றும் கார்ன் ஷர்மா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ப்ராவோ மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் துபாயில் நாளை நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணியும் பஞ்சாப் அணியும் மோதுகின்றன